அரசியல் சாசன அமா்வுக்கு மாற்ற தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

திருமண பந்தத்துக்கு வெளியேயான பாலியல் உறவு சிவில் நடைமுறைப்படி தவறு என்றபோதிலும் அதனை கிரிமினல் குற்றமாகக் கருத இயலாது என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது

குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வழங்கினார்

நிலுவைத்தொகையை விரைவில் வழங்குமாறு மத்திய நிதி அமைச்சா் திரு அருண்ஜேட்லியை மாநில அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி நேரில் வலியுறுத்தியுள்ளார் புதிய தலைமைச் செயலக கட்டுமான முறைகேடு புகாரை

காவல்துறை விசாரணைக்கு மாற்றியிருப்பதாக மாநில அரசு சென்னை உயா்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பான வழக்கை ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அம்வுக்கு மாற்ற தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அம்வு விசாரித்து வந்தது தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா நீதிபதி அசோக் பூஷன் ஆகியோர் தனியாகவும் நீதிபதி எஸ் அப்துல் நசீர் தனியாகவும் தீர்ப்பை வாசித்தனர் அயோத்தி நில வழக்கை சாட்சியங்களின் அடிப்படையில் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது நீதிபதி திரு நசீர் இஸ்லாமிய மார்க்கத்தில் மசூதி ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா என்பதை சமய நம்பிக்கைகளின் அடிப்படையிலும் விரிவான பரிசீலினைக்கு பின்னருமே முடிவு செய்ய வேண்டுமென்று தமது தீர்ப்பில் கூறினார் இத்தீர்ப்பை தொடர்ந்து அயோத்தி நில வழக்கு அடுத்ததாக தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ள திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அம்வு முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது

திருமண பந்தத்துக்கு வெளியேயான பாலியல் உறவு சிவில் நடைமுறைப்படி தவறு என்றபோதிலும் அதனை கிரிமினல் குற்றமாகக் கருத இயலாது என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது

திருமணத்திற்கு வெளியேயான தகாத உறவு சிவில் சுட்டப்படி குற்றம் என்பதால் அதை காரணம்காட்டி விவாகரத்து கோரலாம் என்று நீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது

சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற தத்துவத்திற்கு முரணானது என்று நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர் பிரதமா் திரு நரேந்திரமோடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பொய்ப்பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் கேரள மாநில பிஜேபி நிர்வாகக்குழுக் கூட்டத்தில் பேசிய அவர் ரபேல் விவகாரம் பற்றி பேசுவது பாகிஸ்தானுக்கு உதவி செய்வதற்கு ஈடானது என்றார் ஆதார் அட்டை நடைமுறைக்கு பொறுப்பு வகிக்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் அட்டை தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ளது ஆதார் விவரங்களை வைத்து ஒருவரது செயல்பாடுகளையும் நடமாட்டத்தையும் கண்காணிக்க இயலாது என்பதை உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெளிவுபடுத்தியிருப்பதாக ஆணையம் கூறியிருக்கிறது நலிவுற்ற மக்களின் மேம்பாட்டிற்கு ஆதார் ஒரு சிறந்த கருவி என்பதை தீர்ப்பு உறுதிபடுத்தியிருப்பதாக ஆணையம் மேலும் தெரிவித்துள்ளது ஆதார் திட்டம் தொடா்பாக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீா்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி கூடுதல் இடங்களில் வெற்றிபெற்று ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தாா் தமிழக அமைச்சா்கள் மீதான ஊழல் புகாா்கள் குறித்து முதலமைச்சா் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார் மாநிலத்தில் ஊழலற்ற ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்பதே பிஜேபி யின் நிலைப்பாடு என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்

புதுதில்லியில் இன்று மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லியை அவர் நேரில் சந்தித்து இது தொடா்பாக கோரிக்கை மனு ஒன்றை அளித்தாா்

சென்னை புதிய தலைமைச் செயலக கட்டுமானத்தில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் வழக்கு மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றததில் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு எஸ் எம் சுப்ரமணியம் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது இப்புகாரை இதுவரை விசாரித்து வந்த ஒரு நபர் ஆணையத் தலைவர் நீதிபதி திரு ரகுபதிக்குப் பதிலாக புதிய தலைவர் நியமிக்கப்பட மாட்டார் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜய் நாராயணன் தெரிவித்தாா் இவ்வழக்கு மீதான தீர்ப்பை நீதிபதி நாளைய தினத்துக்கு ஒத்திவைத்தார்

இந்த போராட்டத்தின் போது உயிரிழந்த பத்து பேரின் வாரிசுதாரர்களுக்கும் பலத்த காயமடைந்தவர்களில் ஐந்து பேருக்கும் நான்கு பேரின் வாரிசுதாரர்களுக்கும் நியமன ஆணை வழங்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி அணையின் வலது மற்றும் இடதுபுற வாய்க்கால்களில் வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

டெங்கி காய்ச்சலை கட்டுப்படுத்த ஒவ்வொரு நாளும் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தகவல் பெறப்பட்டு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார் பருவகால தொற்று நோய்கள் தடுப்பு குறித்து பல்துறை அதிகாரிகளுடன் அவர் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார் பிளாஸ்டிக் பயன்பாட்டின் தீமைகள் குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமனழ இயல்பான அளவில் இருக்குமென்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாக வருவாய் துறை அமைச்சா் திரு உதயகுமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் காலங்களில் மேற்கொள்ளபட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவான ஆலோசனைகள் மாவட்ட நிர்வாகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் கூடுதல் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் மேற்கொள்ளபட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் அனைத்து துறைகளும் ஊழல் நிறைந்த நிர்வாகமாக செயல்படுகிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் மத்தியக் குழு உறுப்பினர் திரு ஜி ராமகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை ஒடுக்க முயல்வது கூடாது என்றார் கர்நாடக மாநில அரசு நிலையாக உள்ளது என்றும் அங்கு ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் அம்மாநில முதலமைச்சா் திரு எச் டி குமாரசாமி கூறியுள்ளார்

குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு மாதவராவ் திரு உமாசங்கா் குப்தா திரு சீனிவாசராவ் ஆகியோர் அளித்துள்ள ஜாமீன் மனு தொடர்பாக வரும் மூன்றாம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் சிபிஐ க்கு உத்தரவிட்டுள்ளது இவ்வழக்கில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட திருவள்ளூர் சுகாதார ஆய்வாளா் திரு சிவக்குமாரை மூன்று நாள் சிபிஐ காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது தமிழக காவல்துறை சிலைக் கடத்தல் தடுப்புப் பிரிவு இன்று சென்னையில் தொழிலதிடர் ஒருவரின் வீட்டிலிருந்து ஏராளமான சிலைகள் ஆலயத் தூண்கள் மற்றும் புராதனப் பொருட்களை கைப்பற்றினர்

தூத்துக்குடி மாவட்டத்தில் குறுங்கடனுக்கான முத்ரா திட்டத்தினால் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர் இது பற்றி இரண்டு பயனாளிகள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றனர்